நல்லமுடிவு எடுப்பார் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிநம்பிக்கைதெரிவித்துள்ளார்

இன்றுசட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார்

இன்றுஆய்வு செய்தனர்

இந்தியா இடையிலானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிநாளைசென்னையில் தொடங்குகிறது

தமிழகத்தில் இணையவெளிசூதாட்டத்தைதடுப்பதற்காளசுட்டமுள் வடிவைதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்றுபேரவையில் தாக்கல் செய்தார் கைப்பேசிமற்றம் கணினிகள் வாயிலாககுதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை இழந்துதற்கொலைசெய்யும் நிலைஏற்பட்டதால் அதைதடுத்துஅப்பாவிமக்களைகாப்பாற்றும் நோக்கத்தோடுகடந்தஆண்டுநவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்டஅவசரசட்டத்திற்குமாற்றாக இந்தசட்டமுள் வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தென்மூலமாக இணையவெளியில் பந்தயம் கட்டுதல் அல்லதுபணயம் வைத்தல் முழுவதுமாகதடைசெய்யப்படுகிறது

தமிழகத்தில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபல்வேறுபகுதிகளில் பயிர் சேதங்களைமத்தியகுழுவினா் இன்றுஆய்வு செய்தனர் உள்துறை இணைசெயலர் திருஅசுதோஷ் அக்ளினேத்ரிதலைமையிலானஅதிகாரிகள் பேர் இரண்டுகுழுக்களாகபிரிந்துஆய்வினைமேற்கொண்டுவருகின்றனர் விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பயிர் சேதம் மற்றும் வெள்ளப் பாதிப்புகளைமுதல் குழுவினர் பார்வையிட்டனர்

இரண்டாவதுகுழுவினர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டைமாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளபாதிப்பைபார்வையிட்டுசேத்தைஆய்வு செய்தனர் புதுக்கோட்டைமாவட்டத்தில் ஒன்றரைவட்சம் ஏக்கர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்ததாகவும் அதற்குஉரிய இழப்பீடுகிடக்கஆவனசெய்வதாகமத்தியகுழுவினர் தெரிவித்ததாகவும் அப்பகுதிவிவளயிகள் கூறினர் நாளைவரைஆய்வுப் பணிகளைமேற்கொள்ளும் மத்தியக்குழுநாளைமறுநாள் புத்தில்லிதிரும்புகிறது

அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைமேற்கொள்ளும் இக்குழுவினா் மாவட்டஆட்சியர் மற்றும் னவல்துறைகண்காணிப்பாளர்களுடனும் விரிவாகஆய்வு மேற்னெள்கின்றனர் இரண்டுநாட்கள் நடடபெறவுள்ள இந்தஆய்வுக் கூட்டத்தில் தலைமச் செயலரும் பங்கேற்கிறார் இதற்கிடையேமாநிலதலைமதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்துமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிவாயிலாகஆலோசனைநடத்தினார் விவசாயிகளுக்குறைந்தபட்சஆதரவு விலையைழங்குவதில் மத்தியஅரசுஉறுதியாகஉள்ளதாகபெட்ரோலியத் துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் கூறியுள்ளார்

ளம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளைதற்போதையஅரசுதான் செயல்படுத்திவருவதாகஅவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தைஅதிகரிக்கஅரசுதொடர்ந்துமுயற்சிமேற்கொண்டுள்ளதாகஅமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாகவிவாதத்தில் பங்கேற்றஎதிர்கட்சிஉறுப்பினர்கள் வேளாண் சட்டங்களைதிரும்பப்பெறவேண்டும் என்றுவலியுறுத்தினர்

மக்களவையில் எதிர்கட்சிஉறப்பினர்கள் வேளாண் சட்டங்களுக்குஎதிராககுரல் எழுப்பியதால் அவையில் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன

மாவட்டசெய்திகள் திருவள்ளுர் மாவட்டம் ஒதப்பைகிராமத்தில் தேசியவேளான் அபிவிருத்திதிட்டத்தின்கீழ் ஏரியில் மீன் வளர்ப்பு திட்டத்தைமாவட்டஆட்சியர் திருபொன்னையாதொடங்கிவைத்தார் தின்டுக்கல் மாவட்டம் நங்காஞ்சியாறுஅணையிலிருந்தபாசனத்திற்காகதண்ணீரைதிண்டுக்கல் க்குர் மாவட்டஆட்சியர்கள் இன்றதிறந்துவைத்தனர்

சென்னைசேப்பாக்கம் விளையாட்டுமைதானத்தில் நீண்டகாலத்திற்குபின்னர் டெஸ்ட் போட்டிநடைபெறடள்ளது இரு அணிகளைச் சேர்ந்தவீரர்களும் கடந்தசிலநாட்களாகவலைப் பயிற்சியில் ஈடுபட்டனர் இருப்பினும் கோவிட் பெருந்தொற்றுகாரணமாக இந்தபோட்டியில் பார்வையாளர்களுக்குஅனுமதி இல்லை இந்ததொடரின் முதல் இரண்டுபோட்டிகள் சென்னையிலேயேநடைபெறஉள்ளதுகுறிப்பிடத்தக்கது